அனைத்துவிவசாயிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது

தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

இலங்கையும் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவையும் எதிர்கொள்கின்றன

மக்களவைத் தேர்தலில் அமோகவெற்றிபெற்றதைஅடுத்து புதிதாகபொறுப்பேற்றுள்ளஅமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையில் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது

விவசாயிகளுக்கானஒய்வூதியதிட்டத்திற்கும் அமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளதாகஅவா குறிப்பிட்டா்

பயனாளிகள் செலுத்தும் தொகைக்குஈடாகஅதேஅளவு தொகைஅரசு இந்ததிட்டத்தின் கீழ் வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மூன்றுஆண்டுகளில் ஐந்துகோடிவிவசாயிகளுக்குபயனளிக்கும் வகையில் இந்ததிட்டம் முதல் வடிவமைக்கப் பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சிறு குறு வர்த்தகர்களுக்குடிவூதியம் வழங்குவதற்கானதிட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதனைசெய்தியாளர்களிடம் தெரிவித்ததகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேக்கர் கடைவியாபாரிகள் சிறுவர்த்தகர்கள் சுய தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சமூக பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இந்ததிட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகஅவர் கூறினார் இந்ததிட்டத்தின் கீழ் மூன்றுகோடிபோர் பயனடைவார்கள் என்றுஎதிபார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

அடுத்தஐந்துஆண்டுகளுக்குள் இந்தநோயைமுற்றிலுமாகஒழிப்பதற்கு இந்ததிட்டம் வகைசெய்யும் என்றுதிருபிரகாஷ் ஜவடேக்கா தெரிவித்தாா்

நாட்டுமக்களின் கண்ணியத்தையும் வாழ்க்கைத் தரத்தையும் மேம்படுத்துவதற்கு இந்ததிட்டங்கள் உதவிடும் என்றுஅவர் குறிப்பிட்டுள்ளார் மத்தியஉள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா வும் மத்தியஅமைசசரவைமுடவுகள் வரவேற்கத்தக்கதுஎன்றுதெரிவித்துள்ளார் விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்களுக்கானஓய்வூதியத் திட்டம் வரவேற்கத்தக்கதுஎன்றுபல்வேறுதரப்பினர் கருத்துதெரிவித்துள்ளனர் இந்ததிட்டம் தங்களுக்குஉதவிகரமாக இருக்கும் என்று தூத்துக்குடியைசோ்ந்தவர்கள் குறிப்பிட்டனர்

இதனைத் தொடர்ந்து புதுதில்லியில் மூத்தஅதிகாரிகளுடன் அவர் ஆலோசனைநடத்தியவருவதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடாளுமன்றகாங்கிரஸ் கட்சித் தலைவராகதிருமதிசோனியாகாந்திமீன்டும் தோ்ந்தெடுக்கப்பட்டுள்ளாா் இன்று புதுதில்லியில் நடைபெற்றகாங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்றகுழுக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது

இந்ததேர்தலில் காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்திசிறப்பாகபணியாற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டார்

மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளைகாங்கிரஸ் கட்சிஎதிர்க்கும் என்றும் திருமதிசோனியாகாந்திதெரிவித்தாா் இந்தகூட்டத்தில் மக்களவைகாங்கிரஸ் தலைவரைதோ்ந்தெடுக்கும் கட்சித் அதிகாரம் திருமதிசோனியாகாந்திக்குவழங்கிதீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்திவாழ்த்துதெரிவித்துள்ளார்

நகர்பகுதிகளைப் பொறுத்தவரை ஏழு புள்ளிஎட்டுசதவீத இளைஞர்களும் ஊரகப்பகுதிகளைப் பொறுத்தவரைஐந்து புள்ளி மூன்றுகதவீத இளைஞர்களும் வேலைவாய்ப்பின்றிஉள்ளதாக அரசுவெளியிட்டுள்ள புள்ளிவிவரஅறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியவான்வளிப் பகுதியில் விதிக்கப்பட்டிருந்ததற்காலியகட்டுப்பாடுகளை இந்தியவிமானப்படைவிலக்கிக் கொண்டுள்ளது புல்வாமாதாக்குதல் சம்பவத்தைஅடுத்துபாகிஸ்தானில் பாலக்கோட்டில் உள்ளதீவிரவாதமுகாமில் இந்தியவிமானப்படைதாக்குதல் நடத்தியதைஅடுத்து இந்தகட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன பாகிஸ்தான் வான்வளியைபயன்படுத்துவதைதடைசெய்வதற்குஏதுவாக இந்ததடைள் விதிக்கப்பட்டன இதன் காரணமாகவிமானங்கள் மாற்றுப்பதையில் இயக்கப்பட்டதால் பயணநேரம் மூன்றுமணிநேரத்திற்கும் அதிகமானது தற்போது இந்தகட்டுப்பாடுகள் தளா்த்தப்பட்டுள்ளதைஅடுத்துவழக்கமானபாதையில் விமானங்கள் இயக்கப்படும் தமிழகத்தில் சாலைவிபத்துஉள்ளிட்டபல்வேறுசம்பவங்களில் உயிரிழந்தஒன்பதுபேரின் குடும்பத்தினருக்குதலாஒருலட்சம் நிவாரணஉதவிவழங்கப்படும் ருபாய் என்றுமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்றுஅவா வெளியிட்டுள்ளஅறிக்கையில் காஞ்சிபுரம் திருப்பூர் நாமக்கல் நாகப்பட்டினம் திருச்சி தூத்துக்குடிஆகியமாவட்டங்களைச் சேர்ந்த இவர்களின் குடும்பத்தினருக்குஆழ்ந்த இரங்கலைதெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் இந்தியா பசிபிக் மண்டலத்தின் வளர்ச்சியில் உறுதியுடன் இருப்பதென இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்காஆகியநாடுகள் முடிவு செய்துள்ளன

காவல்துறைசம்பந்தப்பட்ட இளைஞர்களின் குடும்பத்தினருடன் இணைநதுமேற்கொண்டதொடர் நடவடிக்கைகாரணமாகஅவர்கள் மனம் திருந்தி ஜனநாயகப் பாதைக்குதிரும்பினர் இவர்களின் அடையாளம் பாதுகாப்பு காரணங்களுக்காகவெளிப்படுத்தப்படவில்லைஎன்று ஜம்மு கஷ்மீர் மாநிலகாவல்துறைதெரிவித்துள்ளது ஒடிஸாசட்டப்பேரவைத் தலைவராகபிஜூ ஜனதாதள் கட்சியைச் சேர்ந்ததிருசூரியநாராயண் பத்ராஒருமனதாகதேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

கார்டிஃபில் இந்தியநேரப்படிபிற்பகல் மூன்றுமனிக்குநடைபெறவுள்ளஆட்டத்தில் நியுசிலாந்து இலங்கையைஎதிர்கொள்கிறது பிரிஸ்டனில் மாலை ஆறு மணிக்குதொடங்க உள்ளமற்றொருபோட்டியில் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவைஎதிர்கொள்கிறது நேற்றுநாட்டிங்காமில் நடைபெற்றஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானைவென்றது இந்தியாதனதுமுதல் போட்டியில் வரும் புதன்கிழமைதென்னாப்பிரிக்காவைஎதிர்கொள்கிறது